ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது மாநிலங்களவை துணைத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது

குற்றவழக்குகளை எதிர்கொண்டுள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்தக் கட்டத்தில் தகுதிநீக்கம் செய்வது என்பது குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது

லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மு கருணநிதியின் உடல் சென்னை அண்ணா நினைவிடம் அருகே நேற்று மாலை பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் கண்ணா அஞ்சலியுடன் அடக்கம் செய்யப்பட்டது

இறுதி நிகழ்ச்சியில் தேசிய தலைவர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மத்திய மாநில அமைச்சா்கள் உள்ளிட்டோா் கலந்து கொண்டனா் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த சந்தனப் பேழையில் ஓய்வெடுக்காமல் உழைத்தவள் இதோ ஒய்வு கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது முன்னதாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர்

மற்றொருவர் கவலைக்கிடமான நிலையில் அங்கேயே சிகிச்சை பெற்று வந்தார் உயர் சிகிச்சைக்காக நேற்றிரவு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு அந்த நபர் அனுப்பி வைக்கப்பட்டார்

வழியிலேயே உயிரிழந்துவிட்டதாக சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ஜெயந்தி கூறியுள்ளார் மிகவும் சோதனையான காலகட்டத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் லட்சிய தீபத்தை ஏந்தி செல்ல வேண்டிய மிகப் பெரிய பொறுப்பும் கடமையும் திமுக தொண்டர்கள் அனைவருக்கும் இருப்பதாக திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுகுறித்து நேற்றிரவு அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கருணாநிதியின் மறைவுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவை துணைத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது இந்தத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் திரு

நவீன் பட்நாயக்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக நேற்று அவரை பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அதேநேரத்தில் பட்நாயக் தமது கட்சியின் ஆதரவு குறித்து பிரதமரிடம் எந்த உறுதியும் வழங்கவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு ஒருமனி நேரத்திற்கு முன்பு அவரது கட்சியின் நிலைப்பாட்டை திரு பட்நாயக் அறிவிக்கப்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

வாக்கெடுப்பின்போது நடுநிலை வகிக்கப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் விடுத்த வேன்டுகோளை ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்க மறுத்துவிட்டார் இதனிடையே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்குப் பின்னர் ஒய்வில் இருந்து வரும் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இன்றைய வாக்கெடுப்பில் கலந்து கொள்வார் என்று பிஜேபி அறிவித்துள்ளது மாநிலங்களவை துணைத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

ஹரிபிரசாத்தை ஆதரிக்கப் போவதாக ஆறு உறுப்பினர்களைக் கொண்ட தெலுங்கு தேசம் கட்சி அறிவித்துள்ளது தங்களுக்குப் போதுமான அளவு உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டனி வேட்பாளர் திரு ஹரிவன்ஷ் வெற்றி பெறுவது உறுதி என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் கூறியுள்ளார் குற்றவழக்குகளை எதிர்கொண்டுள்ள சுட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்தக் கட்டத்தில் தகுதிநீக்கம் செய்வது என்பது குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவுள்ளது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது இந்த வழக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அரசியல் சாசன அர்வு விசாரித்து தீர்ப்பளிப்பதே பொருத்தமாக இருக்கும் என்று அந்த அர்வு கூறியது குற்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ள மக்கள் பிரதிநிதிகளை தகுதி நீக்கம் செய்வது தண்டனை அறிவிக்கப்பட்ட பின்னரா அல்லது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டவுடனா என்பது குறித்து அரசியல் சாசன அமர்வு முடிவு செய்யும் என்று நீதிபதிகள் கூறினர்

பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தேசியக்கொடிகளை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மத்தியஅரசு கேட்டுக்கொண்டுள்ளது தேசியக்கொடியின் பயன்பாட்டு விதிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்படுவது குறித்து அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உறுதிசெய்யவேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டுமக்களின் நம்பிக்கையையும் எண்ணங்களையும் பிரதிபலிப்பதாக தேசியக்கொடி இருப்பதாகவும் அதற்கு மரியாதைக்குரிய இடம் அளிப்பது அவசியம் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் கவாச்சார விழாக்கள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளின்போது மக்கள் காகிதத்தினாலான தேசியக்கொடியை மட்டுமே பயன்படுத்தவேண்டும் என்றும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் கொடியை கிழிப்பதோ தெருவில் வீசுவதோ கூடாது என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சிறைவாசிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சிறைகளில் அதிக அண்ணிக்கையிலான கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து மத்திய அரசுக்கு ஆவோசனை வழங்கவேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது

ஞானமுத்து கூறியிருக்கிறார்

சென்னையில் வானம் மேகமூட்டத்தடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சிமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது இதனால் அனைத்து அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்த மழை ஒரு வட்சும் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மானாவாரிப் பயிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்த இந்தியா இப்போட்டியில் வெற்றிபெறும் முனைப்புடன் விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது